காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவிற்கு இன்று இரண்டு தங்கம் கிடைத்துள்ளது

இப்பிரச்சினையில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நாளை மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ள நிலையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது வழக்கு விசாரணையின் போது தமிழகம் சார்பில் எடுத்துரைக்க வேண்டிய வாதங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே காவிரி பிரச்சினைக்காக நடத்தப்படும் போராட்டங்களுக்காக எத்தனை வழக்குகளையும் சந்திக்க தயாராக உள்ளதாக திமுக செயல்தலைவா் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினையில் மத்தியஅரசுக்கு உரிய அழுத்தத்தை தர தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் இதன்காரணமாக அனைத்துக்கட்சிகளும் ஒருங்கிணைந்து போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார் காவிரி பிரச்சினையில் அரசியல் ஆதாயத்திற்காக திமுக பேராட்டங்களை நடத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியிருக்கிறார் இன்று சென்னை விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை திமுகதான் விட்டுக்கொடுத்ததாகவும் குறை கூறினார் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக டாக்டர் எம் கே சூரப்பா நியமிக்கப்பட்டதில் எந்த விதி மீறலும் இல்லை என்று ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பொறியியல் கல்லூரிகளை உள்ளடக்கிய அண்ணா பல்கலைக் கழக மாணவர்கள் நலன் கருதியே தெரிவுக்குழுவினர் தங்கள் பணியை செய்துள்ளதாகவும் இதில் எவ்வித தலையீடும் நிகழவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது துணைவேந்தர் நியமனம் முற்றிலுமாக சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தியுள்ள ஆளுநர் அலுவலகம் இதனை அரசியலாக்க முற்பட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளது நேபாளத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புத்தில்லி வந்துள்ள நேபாள பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒலியுடன் நடைபெற்ற பேச்சு வார்த்தைகளுக்குப் பின் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதைத் தெரிவித்த திரு மோடி நேபாளத்தின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்களிப்பு நீண்டகாலமாகவே இருந்து வருவதை குறிப்பிட்டார் நேபாளத்திற்கு ரயில் பாதை அமைப்பது நீர்வழித் தடங்களை மேம்படுத்துவது போன்ற பணிகளில் இந்தியா ஈடுபடும் என்றும் தெரிவித்தார் வேளாண் துறையில் அந்நாட்டுடனான ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்று கூறிய பிரதமர் இருநாடுகளுக்கும் இடையிலான திறந்த எல்லைப்பகுதியை யாரும் தவறாகப் பயன்படுத்த அனுமதிக்கக் கூடாது என்பதில் இருநாடுகளுமே உறுதியுடன் இருப்பதாகக் கூறினார் நேபாள பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒலி செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்தியாவுடனான நட்புறவுக்கு தாங்கள் மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாகக் குறிப்பிட்டார் நெருங்கிய அண்டை நாடுகளாக உள்ள நேபாளத்திற்கும் இந்தியாவிற்கும் பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பொதுவான இலக்குகளை எட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதை இரு தரப்பிலுமே நன்கு உணர்ந்திருப்பதாக அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியிருப்பதாகவும் நேபாள பிரதமர் குறிப்பிட்டார்

அந்நாட்டு அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார்

கர்ப்பிணிப் பெண்கள் மருத்துவ பரிசோதனைக்கு வரும் போது பாலினம் குறித்து தெரிவிக்கும் மையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவள்ளுர் மாவட்ட ஆட்சியர் திரும்தி சுந்தரவல்லி கூறியுள்ளார் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற மத்திய அரசின் முன்னோடி திட்டத்தை அவர் இன்று தொடங்கிவைத்துப் பேசினார்

அனைவருக்கும் சுகாதார காப்பீடு கிடைக்கவேண்டும் என்பதே இந்த ஆண்டின் மையப்பொருளாகும் இதனைபொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் உலக அளவில் மிகப்பெரிய அளவிலான சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில அமைச்சர்கள் திரு தங்கமணி திருமதி ச்ரோஜா ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர்

தமிழகத்தைச்சேர்ந்த இவர் இப்பதக்கத்தை வென்றது தங்களுக்கு பெருமையாக உள்ளது என்று வேலூர் மாவட்டம் சத்வாச்சாரியைச் சேர்ந்த அவரது பெற்றோர் தெரிவித்தனா் தங்களது மகன் நாட்டிற்கு பெருமை சேர்த்திருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று அவரது தாயார் தெய்வானை கூறினார்

குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் உட்பட தலைவர்கள் பலா் பாராட்டு தெரிவித்துள்ளனா்

காமன்வெல்த் போட்டிகளில் இரண்டாவது முறையாக தங்கம் வென்று தமிழகத்திற்கு சத்திஷ்குமார் பெருமை சேர்த்திருப்பது மகிழ்ச்சியளிப்பதாகவும் இந்த சாதனை தொடர வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

ராகுல் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி இன்று மும்பையில் கோலாகலமாகத் தொடங்கியது முதல் ஆட்டத்தில் கென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது